எடப்பாடி

காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி ஸ்வாமிகள் உடல்நலக்குறைவு காரணமாக காஞ்சிபுரத்தில் தனியார் மருத்துவமனையில் இன்று காலமானார்

முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு

எடப்பாடி

பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது ஏரி தூர்வாருதல் நிலத்தடி நீரை உயர்த்துவது போன்ற மராமத்து பணிகள் கோடை காலத்தில் குடிநீர் வினியோகம் உள்ளிட்ட நீர்நிலைகள் தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்றதாக தெரிகிறது இக்கூட்டத்தில் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் எஸ்

பிரபாகர் காவிரி தொழில்நுட்ப குழும தலைவர் திரு சுப்ரமணியன் பொதுப்பணித்துறை உயர்அதிகாரிகள் கலந்துகொண்டனர்

நிதின்கட்காரி அண்மையில் தெரிவித்ததன் பின்னணியில் இன்றைய கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது

முதலமைச்சர் திரு எடப்பாடி

தங்கமணி உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர் மாநாட்டின் ஒருபகுதியாக நாளை நாமக்கல் தனியார் கல்லுாரி வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார்

சிறிதுகாலம் நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் மூச்சுத்திணறல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்

காஞ்சி சங்கரமடத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அன்னாரது உடல் வைக்கப்பட்டுள்ளது ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் சிவக்குமார் தெரிவிக்கிறார்

குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஆன்மீகத்தை முன்னெடுத்து சென்றதில் அவரது அளப்பரியா பங்கை நினைவு கூர்ந்தார் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மூலம் ஏழை எளிய மக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழஞ்சலி செலுத்தினார் ஆன்மீக பணிகளோடு சமூக முன்னேற்றப்பணிகளிலும் அக்கறை செலுத்தியவர் என்று முதலமைச்சர் எடப்பாடி

சுஷ்மா ஸ்வராஜ் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு மத்திய விளையாட்டு துறை அமைச்சர் திரு

ராமதாஸ் திமுக செயல்தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்டோர் அன்னாரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா்

திறந்தநிலை பள்ளிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் மாணவர்கள் பயின்று இருந்தாலும் அது அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தின்கீழ் இருந்தால் மட்டுமே மாணவர்கள் தேர்வு எழுத முடியும் என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது

லண்டனில் இருந்து சென்னை திரும்பிய அவரை புலனாய்வு துறையினர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்தனர் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட பின்னர் அவர் டெல்லி கொண்டு செல்லப்படுவார் என தெரிகிறது

கார்த்தி சிதம்பரம் பத்து லட்ச ருபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின்போில் அவர் கைகி செய்யப்பட்டிருக்கிறார்

இருப்பினும் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள கார்த்தி சிதம்பரம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார்

மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் தலைமையில் சிறப்பு பறக்கும் படையினரும் தேர்வு மையங்களை ஆய்வு செய்வார்கள்

மாணவர்களின் தேவைக்கேற்ப உரிய பேருந்து வசதிகள் மருத்துவ வசதிகள் மின்வசதிகளுக்கு உரிய நடவடிக்கைள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன

நீடித்த எதிர்காலத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்தாண்டு இத்தினம் கொண்டாடப்படுகிறது

நம்நாட்டு விஞ்ஞானிகள் குறித்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்துள்ள பிரதமர் கடந்த மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவியல் குறித்து தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டினார்

இதையொட்டி நடைபெற்ற விழாவில் மக்களவை துணை தலைவர் டாக்டர்

தம்பிதுரை சென்னையிலிருந்து வந்த சதாப்தி ரயிலை கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாநில பத்திரபதிவு துறை அமைச்சர் திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு

ம் ம் ம் ம இருவரி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தலைமை தபால் நிலையத்தில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் இன்று மாலை துவக்கிவைக்கிறார்